பிஜேபிஆட்சியிலிருந்தசத்தீஸ்கா் ராஜஸ்தான் மாநிலங்களில் காங்கிரஸ் வெற்றிபெற்றள்ளது மத்தியபிரதேசத்தில் தனிபெரும் கட்சியாககாங்கிரஸ் உருவெடுத்துள்ளது

காவிரிநதிநீர் பங்கீடுவிவகாரம் உள்ளிட்டபல்வேறுபிரச்சனைகளைஎழுப்பிஎதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் அமளியிலஈடுபட்டன

அசாமில் உள்ளாட்சிதேர்தலில் பதிவானவாக்குகள் பலத்தபாதுகாப்புக்கிடையேஎண்ணப்பட்டுவருகின்றன

ஆடவர் உலகக்கோப்பைஹாக்கிப்போட்டிகளின் காலிறுதிஆட்டடங்களில் அர்ஜெண்டினர் இங்கிலாந்துக்குஎதிராகவும் ஆஸ்திரேலியா பிரான்சையும் எதிர்கொள்கின்றன இனிவிரிவானசெய்திகள் மத்தியபிரதேசத்தில் வாக்குஎண்ணும் பணிமுழுமையாகமுடிவடைந்துள்ளது

சத்தீஸ்கர் மற்றும் ராஜஸ்தானில் காங்கிரஸ் வெற்றிபெற்றுள்ளது மத்தியபிரதேசத்தில் தனிபெரும் கட்சியாககாங்கிரஸ் உருவெடுத்துள்ளது

மத்தியபிரதேசதேர்தலில் பிஜேபிதோல்வியடைந்ததைஅடுத்துஅம்மாநிலமுதலமைச்சள் ஷிவராஜ் சௌகான் ராஜினாமாசெய்தார் அம்மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சிஅதிக்தொகுதிகளில் வெற்றிபெற்றதையடுத்து அக்கட்சியை அமைக்குமாறு அம்மாநிலஆளுநர் ஆனந்திபென் படேல் அழைப்பு விடுத்துள்ளார்

அம்மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சிஅமைக்கபகுஜன் சமாஜ் கட்சிஆதரவு அளிக்கும் என்றுஅக்கட்சியின் தலைவர் மாயாவதிகூறியிருக்கிறார்

புதுதில்லியில் சர்வதேசமாநாடுஒன்றைதொடாங்கிவைத்துபேசியஅவர் வளரினம் பருவத்திலுள்ளஉள்ளவர்களுக்கும் மகளிருக்கும் சிறப்பு திட்டங்களைசெயல்படுத்தஅரசுமுன்னுரிமைஅளித்துவருவதாககூறினார்

முழுமையான அம்சங்கள் கொண்டவிரிவானசுகாதாரதிட்டத்தைசெயல்படுத்தஅரசுமுயற்சிசெய்துவருவதாகஅவர் கூறினார்

மகளிர் மற்றும் குழந்தைகள் இளம்பருவத்தினா் ஆகியோரின் உடல்நலனைபாதுகாப்பதற்கும் அறிவு சார்ந்ததிட்டங்களில் பரிமாற்றங்களைமேற்கொள்ளவும் இந்தஅமைப்பு செயல்படுகிறது

புதுதில்லியில் நடைபெற்றஉலகமகளிா் குத்துச்சண்டை போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றமேரிகோமிற்குமாநிலங்களவைஉறுப்பினர்கள் பாராட்டுதெரிவித்தனர் மாநிலங்களவைஉறுப்பினராகபதவிவகிக்கும் அவர் நாட்டிற்குபெருமைசேர்த்துள்ளதாகவும் சாதனைபடைத்திருப்பதாகவும் அவைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு புகழாரம் சூட்டினார் இந்தப் போட்டிகளில் வெள்ளிப்பதக்கம் வென்றசோனியாசஹால் வெண்கலப்பதக்கம் வென்றசிம்ரன்ஜித் கவுர் மற்றும் லவ்லினாபார்கோஹேன் ஆகியோருக்கும் திருவெங்கையாநாயுடு பாராட்டுதெரிவித்தாா்

ஆரோக்கியமான இந்தியாவைஉருவாக்குவதற்குதமதுஅரசுதொடர்ந்துபாடுபட்டுவருவதாகடுவிட்டரில் வெளியிட்டுள்ளசெய்தியில் அவர் தெரிவித்தார்

காவிரிநதிநீர் ர பேல் விமானமுறைகேடுதொடர்பாகஎதிர்கட்சிகள் எழுப்பியஅமளியைஅடுத்துநாடாளுமன்றத்தின் இருஅவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன மாநிலங்களவை இரண்டுமணிவரையும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது

உத்தரபிரதேசமாநிலத்திலுள்ளஅனைத்துமருத்துவம் மற்றும் செவிலியர் கல்விமையங்களைஒரேநிர்வாகத்தின் கீழ் கொண்டுவருவதற்குஅம்மாநிலஅரசுமுடிவு செய்துள்ளது முன்னாள் பிரதமர் காலஞ்சென்றஅடல் பிஹாரிவாஜ்பாயின் பெயரில் இந்தபல்கலைகழகம் இயங்கும் என்றுஅம்மாநிலஅரசுகூறியுள்ளது

ஐரோப்பிய யூனியன் அமைப்பிலிருந்துபிரிட்டன் விலகுவதுதொடர்பாக இளிமேல் எந்தவிதபேச்சுவார்த்தையும் நடத்தப்படமாட்டாதுஎனஜெர்மனிபிரதமர் திருமதி ஏஞ்சவாமெர்க்கல் மற்றும் ஐரோப்பிய யூளியன் அமைப்பில் இடம் பெற்றுள்ளபிறநாடுகளின் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர்